இதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மக்களவை சபா நாயகர் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர்கள் தேவேகவுடா மன்மோகன்சிங் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் குழுவின் முதல் கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறுகிறது அப்போது விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான வழிவகைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள கொள்கைகள் சட்டங்கள் ஆகியவற்றோடு பழக்கவழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியறுத்தியுள்ளார் பிரதமருக்கு சர்வதேச எரிசக்தி மற்றம் கற்றுக்குழல் தலைமைக்கான செராவீக் விருதை அமெரிக்காவை தலைமையிடமாகக் கொண்டு செயல்படும் சேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சி அமைப்பு வழங்கியது விழாவில் பேசிய திரு நரேந்திர மோடி இவ்விருதை கற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை எடுத்துக்காட்டும் இந்திய மக்களுக்கும் இந்தியாவுக்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் நீர்ப்பாசனத்தில் நவீன வழிகளை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மண் வளத்தை மேம்படுத்துவது மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைப்பது ஆகியவை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் ஆரோக்கியமான மற்றும் இயற்கை உணவு மீதான தேவை அதிகரித்துள்ளதாகவும் மசாலா மற்றும் ஆயுர்வேத பொருட்கள் மூலம் இந்த மாற்றத்தை இந்தியா ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார்

கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்தியாவில் வனப்பகுதி அளவு குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகரித்துள்ளதாகவும் சிங்கம் புலி சிறுத்தை ஆகியவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர் இது பழக்கவழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார் செராவீக் சர்வதேச எரிசக்தி மற்றும் கற்றுச்சூழல் தலைமைக்கான விருதை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் கற்றுச்சூழலுக்கு ஏற்ற எரிசக்தியை பயன்படுத்துவதிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து வரும் உள்நாட்டு சவால்களையும் எதிர்கொள்வதில் இந்தியாவின் திறன் அண்மைக் காலத்தில் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் கேவாடியாவில் ஒருங்கிணைந்த பாதுகாப்புப்படை அதிகாரிகள் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் எல்லைப்பகுதியில் உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதன் மூலம் பல்வேறு விவகாரங்களில் அமைதியான தீர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் இந்திய பாதுகாப்புப் படைகள் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருப்பதாக அவர் கூறினார் பொதுவான பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்துவதற்காக ஒத்த கருத்துடைய நாடுகளுடன் நெருங்கிய நல்லுறவை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் இந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் வாகனங்களில் முன் இருக்கையில் ஒட்டுனருடன் அமர்ந்திருக்கும் பயணியையும் பாதுகாக்கும் வகையில் ஏர் பேக்குகளை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுதொடர்பான அறிவிக்கையை மத்திய சாலைப்போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

சாலை விபத்துகளின்போது வாகனங்களில் முன்னிருக்கையில் அமரும் பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் இதனை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

உலகின் மிகப்பெரிய சீர்திருத்தமாக தேசிய கல்விக்கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலக புத்தக கண்காட்சியை காணொலி மூலம் அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் புத்தக கண்காட்சியின் கருத்துருவாக தேசிய கல்விக்கொள்கை அமைந்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார் பாகிஸ்தானுடனான பிரச்சினைகளுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அனுசராக் ஸ்ரீவஸ்தவா பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேண இந்தியா விரும்புவதாக தெரிவித்தார்

இதற்கான உடன்படிக்கையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் திரு சி டி ரவி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலோடு நடைபெறவுள்ள கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளருக்கு அஇஅதிமுக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று புரட்சி பாரதம் மூவேந்தர் முன்னேற்றக்கழகம் புதிய நீதிக்கட்சி ஆகிய கட்சிகளுடன் அஇஅதிமுக தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது அசாம் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது

இதில் அசாம் கணபரிஷத் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து பிஜேபி போட்டியிடுகிறது முதல் இரண்டு கட்ட தேர்தல்களில் போட்டியிடும் எழுபது வேட்பாளர்களைக் கொண்ட முதல் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மஜுவி தொகுதியிலும் மூத்த அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஜலுக்பரி தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் அமெரிக்காவில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த வன்முறை தொடர்பாக வெளியுறவுத்துறை முன்னாள் உயர் அதிகாரி திரு ஃபெடரிகோ கிளெயின் கைது செய்யப்பட்டுள்ளார்

கவிஸ் ஒபன் பேட்மிண்டன் அரையிறுதி போட்டிக்கு மகளிர் பிரிவில் பி வி சிந்து ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்